சுயசாா்பு இந்தியா இயக்கம் என்பதுஉலகநலனையும் உள்ளடக்கியதுஎன்றுபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

வருவாயை இரண்டு மடங்காகஅதிகிப்பதற்காகமத்தியஅரசுபல்வேறுதிட்டங்களைசெயல்படுத்திவருவதாககுடியரசுத் துணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு தெரிவித்துள்ளர்

அறிவியல் தொழில்நுட்பகல்விநிறுவனங்களில் மகளிருக்கான மற்றும் இடங்கள் அதிகரிக்கப்படவேண்டியதன் அவசியத்தைதெலங்கானாஆளுநர் டாக்டர் தமிழிசைசௌந்தா்ராஜன் வலியுறுத்தியுள்ளார்

இன்று அனுசரிக்கப்படுகிறது

நம்நாட்டின் வளர்ச்சிப் பாதைக்கான இந்த இயக்கம் உலகிற்குஉதவிகரமாக இருக்கும் என்று பிரதமா் கூறினாள் இந்தபல்கலைக்கழகத்தைநிறுவியகுருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் நோக்கத்தைநிறைவேற்றும் வகையில் சுயசாா்பு இந்தியா இயக்கம் இருக்கிறதுஎன்றும் அவா் தெரிவித்தாா் இந்தியாவின் நன்மைகளைஉலகம் எடுத்துக் கொள்ளவேண்டுமென்பதைரவீந்திரநாத் தாகூர் நோக்கமாகக் கொண்டிருந்ததையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார்

ஹைதராபாத்தில் உள்ளஅவரது இல்லத்தில் விவசாயிகளுடன் நேற்றுகலந்துரையாடினார் விவசாயிகளுடன் பேச்சுக்கள் நடத்தமத்தியஅரசுதபாராக இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் விவசாயிகளின் வருவாயை இரண்டு மடங்காகஅதிகரிட்டதற்குபல்வேறுதிட்டங்களைமத்தியஅரசுசெயல்படுத்திவருவதாகவும் அவர் தெரிவித்தார் இயற்கைவிவசாயத்திற்குஊக்கம் அளிக்கப்படவேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் ஊட்டச்சத்துஅளிக்கக்கூடியபயறுவகைகளைகூடுதவாகபயிர் செய்யவேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

விவசாயிகளுக்கானவருவாய் திட்டத்தின்கீழ் அடுத்தக்கட்டதொகையைபிரதமர் ஆதரவு திருநரேந்திரமோடி விவசாயிகளின் வங்கிகணக்குகளுக்குநேரடியாகசெலுத்தும் நிகழ்ச்சிநாளைநடைபெறஉள்ளது

இந்தநிகழ்ச்சியில் மாநிலங்களைசேர்ந்தவிவசாயிகளுடனும் ஆறு திரு நரேந்திரமோடிகலந்துரையாடுகிறார் மத்தியவேளாண்துறைஅமைச்சர் திருநரேந்திரசிங் தோமரும் இதில் பஙகேற்கிறார்

நிதி முதலீடு சுகாதாரம் கல்வி ஊரகமேம்பாடு குடிநீர் விநியோகம் தொழிலாளர் நலன் வர்த்தகம் கட்டமைப்பு உள்ளிட்டபல்வேறுதறைகளைச் சேர்ந்தபிரதிநிதிகள் இந்தஆலோசனையில் பங்கேற்றதாகஅதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

வரும் நிதியாண்டிற்கானபட்ஜெட்டில் இந்தஆலோசனைகளைசோ்பதுகுறித்துபரிசீலித்துநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார் சுயசாா்பு இந்தியா இயக்கத்தைஎட்டுவதில் மகளிர் முக்கியபங்குவகிப்பார்கள் என்றுதெலங்கானாஆளுநர் திருமதிதமிழிசைசௌந்தர்ராஜன் தெரிவித்துள்ளார் ச்வதேகஅறிவியல் திருவிழாவையாட்டிபெண் விஞ்ஞானிகள் தொழில் மற்றும் முனைவோர்களுக்கானமாநாட்டைகாணொலிகாட்சிவாயிலாகதொடங்கிவைத்துஅவர் பேசினார் அறிவியல் மற்றும் தொழில்துறையில் மகளிர் கூடுதவாகபங்குவகிக்கவேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் தொழில்நுட்பகல்விநிறுவனங்களில் பொறியியல் மற்றம் மகளிருக்கான இடங்கள் அதிகரிக்கப்படவேண்டுமென்றும் டாக்டர் தமிழிசைசௌந்தர்ராஜன் கேட்டுக் கொண்டார் இந்தநிகழ்ச்சியில் பேசியமத்தியமகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறைஅமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி பெண் விஞ்ஞானிகளின் எண்ணிக்கைஅதிகரிக்கப்படவேண்டும் என்றார் அறிவியல் ஆராய்ச்சிப் பணிகளில் மகளிர் அதிகம் பங்குவகிப்பதற்குகூடுதல் ஊக்கம் அளிக்கப்படவேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

இதனையொட்டிசென்னைமெரினாகடற்கரையில் உள்ள அன்னாரதுநினைவிடத்தில் முதலமைச்சர் திருடப்பாடிபழனிசாமி துணைமுதலமைச்சர் கிரு ஒ பன்னீர்செல்வம் மல்வளையம் வைத்துமரியாதைசெலுத்தினர் இந்தநிகழ்ச்சியில் மாநிலஅமைச்சர்கள் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பலர் பங்கேற்றனர் அஇஅதிமுகஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் உறுதிமொழியும் ஏற்றுக் கொண்டனர் தந்தைபெரியாரின் நினைவுதினம் இன்றுஅனுசரிக்கப்படுகிறது சென்னைபெரியார் திடலில் உள்ள அன்னாரதுநினைவிடத்தில் திராவிபர் கழகதலைவர் திருகிவீரமணிமலர்தூவிமரியாதைசெலுத்தினர்

சென்னைவிமானநிலையத்தில் செய்தியாளா்களிடம் பேசுகையில் அவா் இவ்வாறுகூறினார் இங்கிலாந்தில் புதியவகைவைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டதைஅடுத்துகண்காணிப்பு நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

எமதுசெய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

க்காதாரத்துறைஅமைச்சா் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்கும் இந்தஆலோசனைக் கூட்டத்தில் தடுப்பு மருந்துவிநியோகம் குறித்துவிரிவாகவிவாதிக்கப்பட உள்ளது உத்திரபிரதேசத்தில் பள்ளிபொதுத் தேர்வுகள் குறைக்கப்பட்டபாடத்திட்டத்தின் அடிப்படையில் நடத்தப்படும் என்றுஅம்மாநிலஅரசுஅறிவித்துள்ளது